பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று தடுப்பூசி மருந்துகளை நாட்டு மக்களுக்கு செலுத்தும் பணி விரைவில் தொடங்கும் என்று சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் கோவாவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களும் உற்பத்தி செய்பவர்களால் விலை நிர்ணயிக்கப்படும் போது வேளாண் விளை பொருட்களுக்கு மட்டுமே வாங்குபவர்கள் விலையை நிர்ணயம் செய்யும் சூழல் உள்ளது என்றும் இந்த சட்டங்கள் காரணமாக விவசாயிகளே விலையை நிர்ணயம் செய்யும் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது என்றார் விவசாயத் துறையை மாற்றி அமைக்கவும் விவசாயிகளின் வருவாயை பெருக்கவும் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார்

உடனடியாக தடுப்பு மருந்துகள் தேவைப்படுபவர்கள் விவரம் திறட்டப்பட்டு வருவதாகவும் இதையடுத்து அதிக ஆபத்து உள்ளவர்களுக்கு முன்னுரிமையுடன் தடுப்பு மருந்து செலுத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறியுள்ளார் மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகமும் நிதி ஆயோக்கும் இணைந்து நடத்தும் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை காணொளி காட்சி மூலம் துவக்கி வைக்க உள்ளார் சுகாதாரம் வேளாண்மை கல்வி திறன்மிகு போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் செயற்கை நுண்ணறிவு மூலம் சமூக மாற்றம் அதிகாரம் அளித்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது

மேலும் பள்ளி ஒருநாள் விட்டு ஒருநாள் நடைபெறும்

புதுச்சேரியில் பேருந்துகள் இயக்கப்படாத காரணத்தினால் நீண்ட தூரத்தில் வசிக்கும் மாணவர்கள் தங்கள் அருகில் உள்ள அரசு பள்ளிகளுக்கு சென்று சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது குடும்பத்தில் யாருக்கேனும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டால் மாணவர்களை பெற்றோர் பள்ளிக்கு அனுப்ப கூடாது என்றும் காய்ச்சல் இருமல் மூச்சிரைப்பு உள்ளிட்டவைகள் இருந்தாலும் அனுப்ப கூடாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதே விதிமுறைகள் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பிற ஊழியர்களுக்கும் பொருந்தும்

டி ருத்ரகவுடு வெளியிட்டுள்ளார் ஐஎஸ் ஐபிஎஸ் உள்ளிட்ட குடிமைப் பணிகளுக்கான முதல்நிலை தேர்வுகள் நாடு முழுவதும் இன்று நடைபெற்றன

சமூக இடைவெளி உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு முன்னேற்பாடுகளுடன் இந்த தேர்வு நடைபெற்றது

புதுச்சேரிக்கு சுற்றுலாப் பயணிகள் வர தொடங்கி இருப்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மக்கள் முகக் கவசம் அணிவதையும் சமூக இடைவெளியை கடைபிடிப்பதையும் முறையாக பின்பற்ற வேண்டும் என புதுச்சேரி சுகாதாரத் துறை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ண ராவ் கேட்டுக் கொண்டுள்ளார் இன்று செய்தியாளர்களிடம் பேசுய அவர் மேலும் கூறுகையில்

உலகிலேயே கோவிட் தொற்றில் இருந்து குணமடைவோர் எண்ணிக்கையில் இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக மத்திய சுகாதாரத் துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

சென்னிமலையில் அவர் பிறந்த இடத்தில் அவரது திருஉருவ படத்திற்கு அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர்

இதையொட்டி தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் தமிழக உயர்கல்வித் துறை அமைச்சர் திரு அன்பழகன் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செய்தனர்

அவர்கள் கடற்படை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது இருவரும் ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது

கொரோனா நோய் தொற்று காரணமாக மருத்துமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உடல்நிலை சீராக இருப்பதாக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ள ராணுவ மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்தனர்

பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று தடுப்பூசி மருந்துகளை நாட்டு மக்களுக்கு செலுத்தும் பணி விரைவில் தொடங்கும் என்று சுகாதாரத் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார்

அண்ணல் காந்தியடிகளுக்கு மிகவும் பிடித்தமான வைஷ்ணவ ஜனத்தோ பாடலுடன் இன்றைய செய்தி அறிக்கையை நிறைவு செய்கிறோம்